வரவிருக்கும் ஐநா பொதுக்குழுக் கூட்டத்திற்கிடையே இருநாட்டு அமைச்சர்களும் சந்தித்துப் பேச திட்டமிடப்பட்டிருந்தது

பாகிஸ்தான் இன்னும் தனது போக்கில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் இச்செயல்கள் கொள்ளவில்லை என்பதையே காட்டுவதாகவும் இச்சூழ்நிலையில் பேச்சுக்கள் நடத்துவது பொருளற்றது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஒடிசா சத்திஷ்கர் ஆகிய மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஒடிசா மாநிலம் தால்சேர் என்ற இடத்தில் மூடப்பட்டிருந்த ரசாயன உரத் தொழிற்சாலையை புதுப்பிக்கும் பணிக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த ஆலையில் உரத்துடன் இயற்கை எரிவாயுவும் தயாரிக்கப்படவுள்ளது பின்னர் ஒடிசாவின் மேற்குப் பகுதியில் ஜார்ககுடா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் ஒடிசாவில் மேலும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர் பின்னர் சத்திஷ்கர் மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கும் ரயில் இருப்புப் பாதை பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி பின்னர் விவசாயிகளுடன் கலந்துரையாடவுள்ளார்

இதனிடையே தமிழக கல்வித்துறையால் அரசு மற்றும் உதவிபெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் நீட் பயிற்சி வகுப்புகள் காவாண்டுத் தேர்வு விடுமுறையில் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழக பள்ளிகளில் ஆசிரியர் காலிப்பனியிடமே இல்லாத நிலையை உருவாக்க பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலம் தேவைப்படும் இடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

திமுக வில் வாரிசு அரசியல் நடப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் அஇஅதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நாகர்கோவிலில் இன்று நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக நேற்று விமானம் மூலம் தூத்துக்குடி சென்ற அவர் பின்னர் சாலை மார்க்கமாக நாகர்கோவில் புறப்பட்டார்

தமிழ் மொழி அமைப்புகளை உலகத் தமிழ்ச் சங்கத்தின்கீழ் ஒருங்கிணைக்கும் பணிகளில் மாநில தமிழ் வளர்ச்சித் துறை ஈடுபட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு

தமிழ்நாடு பொன்விழா ஆண்டை முன்னிட்டு மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர்

இலங்கை பிரச்சினையை காரணம் காட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அஇஅதிமுக குழப்பத்தை ஏற்படுத்த இயலாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த காலத்தில் இதே குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டபோது அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி இலங்கை அரசுக்கு இந்தியா எந்தவிதமான ராணுவ உதவிகளையும் செய்யவில்லை என்றும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுவது உண்மைக்குப் புறம்பானது என்றும் மாநிலங்களவையில் விளக்கமளித்ததாக தெரிவித்துள்ளார்

மலேசியாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மணல் விற்பனைக்கான முன்பதிவு நேற்று ஆன்லைன் மூலம் தொடங்கியது

இதற்கென்று மொபைல் செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கப்பலில் காமராஜர் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படவுள்ளது ஜிஎஸ்டி வரி நடைமுறை கூட்டமைப்பு தொடர்பான அமைச்சர்கள் குழுக் கூட்டம் இன்று பெங்களூருவில் இன்று நடைபெறவுள்ளது பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில் மோடி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படவுள்ள ஜிஎஸ்டி வரி அறிக்கை தாக்கல் செய்வதற்கான புதிய கணினி மென்பொருள் பற்றி ஆராயப்படவுள்ளது இந்த அமைச்சர்கள் குழு ஜிஎஸ்டி வரி நடைமுறை கந்திக்கும் தொழில்நுட்ப ரீதியிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவும் வகையில் சென்ற ஆண்டு செப்டம்பரில் நிறுவப்பட்டது மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மறுத்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை புரசைவாக்கத்தில் கட்சியின் சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகையில் பேச்சரிமை அமைதியாக போராடும் உரிமை ஒன்று கூடும் உரிமை ஆகியவை அரசியல் சாகனத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் மத்திய மாநில அரசுகள் அந்த உரிமைகளை மறுப்பதாகவும் குறிப்பிட்டார் சாலையிலும் இருப்புப் பாதைகளிலும் பயன்படுத்தக்கூடிய சிறப்பு சரக்கு ரயில் பெட்டியின் சோதனை ஒட்டம் வேலூர் காட்பாடி இடையே நிகழ்த்தப்பட்டது இதன் சேவைய சென்னையிலிருந்து ஹரியானா மாநிலம் பால்வால் வரை தொடங்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது

எஞ்சியோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரதமரின் கிராமச் சாலை திட்டத்தின் மூவம் நாடு முழுவதும் கிராமப்புறங்கள் சாலை இணைப்பை பெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஐந்தாவது ட்ராக் ஏசியா கோப்பை சைக்ளிங் போட்டியின் முதல் நாளான நேற்று

இந்தியாவின் முதல் தங்கத்தை வென்றார் முழு அளவிலான ஸ்பிரின்ட் ஆடவர் ஆட்டத்தில் இந்திய ஜுனியர் வீரர்கள் கஜகஸ்தான் அணியை தோற்கடித்து தங்கம் வென்றது